குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நமது கலாச்சாரமும் மாண்புகளும் நம்மை தனித்துவமாக்கி காட்டும் அடையாளம் என்றும் அவற்றை பாதுகாத்து எதிர்கால சமுதாயத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பு நமக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தின் மதங்கள் தத்துவங்கள் உணவு வகைகள் மொழிகள் நடனம் யோகாசனம் போன்ற பல்வேறு அம்சங்கள் உலகெங்கிலும் ஆழ்ந்த தாக்கத்தை இசை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நமது கலாச்சாரத்தில் மக்களை இணைக்கும் வல்லமை கொண்ட இசை நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள உதவுவதாக அவர் குறிப்பிட்டார் வாசுதேவ குடும்பக என்ற நமது நாகரீக வளர்ச்சியின் தத்துவம் உலக மக்களை அரவணைத்துச் செல்வதை உணர்த்துவதாகவும் அவர் தெரிவித்தார் உண்மையான இந்த கவாச்சாரத்தையும் மனித குல மாண்புகளையும் கட்டிக்காக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சத்குரு ஸ்ரீதியாகராஜர் சுவாமிகளை போன்ற ஆளுமை மிக்கவர்கள் நமது கலாச்சாரத்தை இசை வாயிலாக மனித சமுதாயத்திற்கு அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நமது பள்ளிக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் நமது கலாச்சாரத்தின் அடைபாளங்களை மாணவர்களுக்கு சொல்லித் தரவேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை புரீரங்கத்தில் கல்லூரி பட்டமளிப்பு விழா ஒன்றில் பேசிய திரு வெங்கய்யா நாயுடு வாழ்க்கைத் திறன் சார்ந்த கல்வியை மாணவர்கள் பெற வேண்டும் என்று கூறினார் கிராமப்புற மக்களுக்கும் உயர்கல்வி கிடைத்தால்தான் சமமான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் துாய்மை இந்தியா வலிமையான இந்தியா உள்ளிட்ட மத்திய அரசின் முன்னோடித் திட்டங்களை தொய்வின்றி செயல்படுத்தினால் பெரிய அளவில் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கூறினார்

மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திற்கான தலைவர் மற்றும் துணைத்தலைவரும் கிராம ஊராட்சி துணைத்தலைவரும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் ஊராட்சிக் குழுத் தலைவராக அஇஅதிமுக கூட்டணியைச் சேர்ந்த பாமக வேட்பாளர் திருமதி ரேவதி வெற்றி பெற்றுள்ளார்

கோவை மாவட்ட ஊராட்சிக் குழு தலைவராக அஇஅதிமுக வின் திருமதி காந்திமதி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

பெரம்பலூர் மாவட்ட ஊராட்சிக் குழுத் தலைவராக திமுகவின் திரு குன்னம் ராஜேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இம்மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி நான்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிகளையும் திமுக கைப்பற்றியுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊராட்சி மன்றத் தலைவராக திமுகவின் திரு பொன் தோஸ் வெற்றிபெற்றுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சித் தலைவராக அஇஅதிமுகவின் சத்யா வெற்றி பெற்றுள்ளார் புதூர் திருச்செந்தூர் திருவைகுண்டம் ஒன்றியங்களின் தலைவர்களாக அஇஅதிமுகவினர் வெற்றி பெற்றுள்ளனர் நாமக்கல்லில் மாவட்ட ஊராட்சித் தலைவராக அஇஅதிமுகவின் திருமதி சாரதா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இம்மாவட்டத்தில் கொல்லிமலை புதுச்சத்திரம் நாமகிரிப்பேட்டை பள்ளிப்பாளையம் எருமாப்பட்டி எளச்சிப்பாளையம் வெண்ணந்தூர் நாமக்கல் கபிலர்மலை மோகனூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது சேந்தமங்கலம் ராசிபுரம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது மல்லசமுத்திரத்தில் அஇஅதிமுக ஆதரவு சுயேச்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் தர்மபுரி மாவட்ட ஊராட்சிக் குழு தலைவர் பதவியை அஇஅதிமுகவின் திருமதி யசோதரா வென்றுள்ளார்

நல்லம்பள்ளி பென்னாகரம் ஊராட்சி ஒன்றியங்களில் பாமக வெற்றி பெற்றுள்ளது பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊராட்சி குழுத் தலைவர் பதவியை திமுகவின் திருமதி பார்வதி சீனிவாசன் வென்றுள்ளார்

காங்கிரஸ் சுயேச்சை தலா ஒரு இடங்களை பெற்றுள்ளன அரியலூர் மாவட்ட ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியில் அஇஅதிமுகவின் திரு சந்திரசேகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நான்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிகளை அஇஅதிமுகவும் ஒரு இடத்தில் அதன் கூட்டணி கட்சியான பாமகவும் வெற்றி பெற்றுள்ளன மற்றொரு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியை திழக கைப்பற்றியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட ஊராட்சிக் குழுத் தலைவராக திருமதி மணிமேகலை வெற்றி பெற்றுள்ளார்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது திருவாரூர் மாவட்ட ஊராட்சி ஒன்றியக் குழு தலைவராக திரு பாலசுப்பிரமணியன் வெற்றி பெற்றுள்ளார்

வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளையும் தமிழகத்தில் நடைபெறவுள்ளது

பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் போன்றவற்றுக்கும் இதற்கௌ உள்ள படிவங்களில் விண்ணப்பிக்கலாம்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் தேசிய குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை மக்களிடம் பரப்புவதாக பிஜேபி மாநில பொறுப்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

இவங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கோரி தமிழக அரசு முன்வைத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலித்து நல்ல முடிவை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் தோட்டக்கலைத் துறைக்கென தனி பல்கலைக் கழகம் தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்

இதனையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் உலக சாதனைக்காக கலாச்சார பொங்கல் விழா இன்று நடைபெற்றது

கிருஷ்ணகிபியிலிருந்து ராஜா மாவட்டச் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தெரிவித்தார் திருவள்ளுரில் தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புகையில்லா போகி கொண்டாடுவது குறித்த விழிப்புனர்வு பிரச்சார வாகனத்துடன் பேரணி நடைபெற்றது நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றியங்களில் சிலவற்றை மறுசீரமைப்பு செய்வதற்காக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிஸா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது